சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதில் அஇஅதிமுக அரசு உறுதியுடன் இருப்பதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்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 இந்தியா இவங்கை இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்கவுள்ளது

அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களிடையே தவறான தகவல்களை பரப்பி வன்முறையை தாண்டியதாக பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா குற்றம்சாட்டியுள்ளார் இன்று புதுதில்லியில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இந்தியாவில் வசிக்கும் சிறுபான்மையினருக்கும் இந்த குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் திரு அமித் ஷா தெளிவுப்படுத்தினார் அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு உள்ளான சிறபான்மையினருக்கு நிவாரணம் வழங்குவதற்காகத்தான் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

சிறுபான்மையினர் நலனை காப்பதில் அஇஅதிமுக அரசு உறுதியுடன் இருப்பதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் இன்று திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே அஇஅதிமுகவின் நிலைப்பாடு என்றார் மக்கள் நலனை பாதிக்கும் எந்தவொரு திட்டத்தையும் தமிழக அரசு செயவ்படுத்தாது என்றும் திரு காமராஜ் கூறினார்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 இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அனைத்துத் துறைகளிலும் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சவுண்ட் பைட் செங்கோட்டையன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று பல்வேறு பணிகளை தமிழ்நாட்டில் நிறைவேற்றி தமிழகம் ஒரு அமைதிப்பூங்கா மட்டுமல்ல நிர்வாகத்தில் முதலிடத்தை இந்தியாவில் பெற்றிருக்கின்ற மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கித் காட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நோத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்

அதை போலத்தான் இன்று எல்லாத் துறையிலும் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதற்கு துறையின் அமைச்சர்கள் முதலமைச்சர் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை சிறப்பாளபடி ஆற்றி வருகிறார்கள் என்பதை இன்று இந்தியாவே ஏற்றிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் பொங்கல் பரிசுத் தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் பிற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதூகவும் அமைச்சர் தெரிவித்தார்

தமிழகம் முழுவதும் பழைய மின்கம்பங்கள் மாற்றப்பட்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மற்றும் மின்வாரிய ஆய்வுகளின் அடிப்படையில் புதிய மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மின்வாரியத்தின் கேங்க்மேன் பணிக்கான எழுத்துத் தேர்வு விரைவில் நடத்தப்படவுள்ளதாகவும் திரு தங்கமணி தெரிவித்தார் பொங்கல் பரிசுத் திட்டம் எவ்வித முறைகேடும் இன்றி பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்யும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கூறியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் தமிழர்களின் பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் இத்தகைய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் குடிமராமத்துப் பணிகள் காரணமாக மாநிலத்தில் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளதாக ஊரக தொழில் துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கூறியுள்ளார் திருவள்ளுர் மாவட்டம் காமராஜர் நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த திட்டம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்திருப்பதாக தெரிவித்தார்

சென்னையை அடுத்த பட்டாபிராமில் புதிய டைடல் பார்க்கிற்கான அடிக்கல் நாட்டு விழா அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாக தமிழ்வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார் திருவள்ளுர் மாவட்டத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் முதலமைச்சர் இந்த பணிகளை தொடங்கி வைக்கவுள்ளதாக தெரிவித்தார்

ஏழை மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்காக எண்ணற்றத் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் இன்று திண்டுக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பொதுமக்களின் அடிப்படைத் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் சிறந்த நிர்வாகத்திற்கான மாநில அரசுகளின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பிடித்ததையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்திருப்பது தாமதமாள நடவடிக்கை என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழக்கிலாவது மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு வாதாடி மாணவர்களின் நலனை காக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் ஆசிரியர் நியமனத்தில் சமூக நீதியை நிலைநிறுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் அரசுப் பள்ளிகளுக்கு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதில் இடஒதுக்கீடு விதிகள் மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மாவட்டச் செய்திகள் திருவள்ளுர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் நாளை வழக்கம் போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

குற்றாலத்தில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமைவாய்ந்த அருள்மிகு குற்றலாநாதர் சுவாமி திருக்கோயிலில் தேரோட்டம் இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெற்று வரும் ஐல்லிக் கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக ஆட்சியர் திரு பிரபாகர் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இவங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது கவுகாத்தியில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது

இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பஞ்சநாதன் மகேஷ் சந்திரன் முதலிடத்தில் உள்ளார்

ஐ எஸ் எல் காவ்பந்துப் போட்டியில் கேரளா அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது